பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜேட்லி இன்று காலமானார்

மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தரமான கல்வியை உறுதி செய்யும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் நாமக்கல்லில் புதிய அரசு சுட்டக்கல்லூரியை மாநில அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று திறந்துவைத்தார்

உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்வி இன்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார்

சிகிச்சைப் பெற்றுவந்த திரு ஜேட்வி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அருண்ஜேட்லி மறைவிற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அனுபவமிக்க நாடாளுமன்றவாதியாகவும் அமைச்சராகவும் நாட்டின் நிர்மாணப் பணிகளுக்கு சிறந்த பங்களிப்பை ஜேட்லி அளித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை வந்திருந்த குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அருண்ஜேட்லியின் மறைவு செய்தி கிடைத்தவுடன் நெல்லூர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு தில்லி புறப்பட்டார் அருண்ஜேட்லியின் மறைவு நாட்டிற்கே ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்றும் சிறந்த நிர்வாகத்திறன் மிக்கவராகவும் நேர்மையாகவும் தமது கடமையை நாட்டுக்கு அளித்தவர் என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அருண்ஜேட்வி வலிமை மிக்க அரசியல் தலைவர் என்று கூறியுள்ளார் அருண்ஜேட்லியின் மனைவி மற்றும் மகனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது இரங்கலைத் தெரிவித்தார் அவரது மாணவ பருவத்திலிருந்தே பிஜேபியுடன் பிரிக்க முடியாத உறவை பராமரித்து வந்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசர காலத்தில் நாட்டின் ஜனநாயகத்தை கட்டிக்காப்பதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஜேட்லி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியாகாந்தி பொதுவாழ்வில் அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தமது நண்பரின் மறைவு தமக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பிஜேபிக்கும் ஏற்பட்டுள்ள இழப்பு என்று கூறியுள்ளார் அருண்ஜேட்லியின் இல்லத்திற்குச் சென்று அவரது உடலுக்கு மலர்வளையம் வைத்து திரு அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர் ஜேட்லி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திரு ஹர்ஷ்வர்தன் திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட பலர் ஜேட்லியின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஜேட்லி நிர்வாகத்திறன் மிக்கவர் என்றும் நாட்டின் பெரிய சொத்தை நாம் இழந்துவிட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை ஆழமாகவும் அறிவார்ந்த முறையிலும் பேசக்கூடியவர் ஜேட்லி என்றும் அவரது மறைவு இந்திய திருநாட்டிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாவின் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் பாம நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மதிமுக பொதுச்செயலாளர் திருவைகோ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் அருண்ஜேட்லியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அருண்ஜேட்லியின் உடல் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது இறுதிச்சடங்குகள் நாளை பிற்பகல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவின் மதிப்பு மிக்க நட்பு நாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்தியாவில் புதுப்பிக்கதக்க ளிசக்தி உணவு துறைமுகங்கள் விமான நிலையங்கள் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக பிரதமா் குறிப்பிட்டா் பின்னா் அங்குள்ள இந்திய வம்சாவாளியினரிடம் உரையாற்றிய அவா் எமிரேட்ஸின் வளா்ச்சிக்கு அவா்களின் பங்கு பெருமையளிப்பதாக கூறினார் முன்னதாக ரூபே அட்டையை பிரதமர் அறிமுகப்படுத்தினார்

ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயரிய விருதும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது அபுதாபியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றுமாலை பஹ்ரைன் புறப்பட்டார் நாமக்கலில் புதிய அரசு சுட்டக் கல்லூரியை சுட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் மாநில அரசு அளித்து வருவதாகக் கூறினார்

சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அவர்களது தாய் மொழியிலேயே பாடங்கள் கற்றுத்தர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் சமுதாய பிரச்சினைகளிலும் மாணவர்கள் பங்களிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் சமுதாய வளா்ச்சிப் பணிகளுக்கு தனியார் அளித்து வரும் ஆதரவு குறித்து அவா் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஒருமுறைப் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் முழுமையாக கைவிட வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார்

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்ப உள்ளது இதனை தமிழகத்தில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகவுள்ளது

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் புலிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி உள்ளதாகவும் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மணல் கொள்ளையைத் தடுக்க ஆற்றுப்படுகைகளை செயற்கைக் கோள் உதவியுடன் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் தமிழகத்தில் தீவிரவாதிகள் ஊடுறுவி இருப்பதாக கிடைத்த உளவுத் தகவலை அடுத்து மாநிலம் முழுவதும் இரண்டாவது நாளாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கேரள எல்லையையாட்டி தேனி மாவட்டப் பகுதியில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையின் வாகனங்களை ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிரடிப்படையினரின் கொடி அணிவகுப்பும் இன்று நடைபெற்றது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ரயில்வேத் துறையை தனியார்மயமாக்கும் திட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டுமென்று மதிமுக பொதுச்செயலாளா் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வேத் துறையை தனியார்மயமாக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்டுள்ளா் விளையாட்டுச் செய்திகள் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்

அமெிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் பிரதான கற்றுக்கு இந்தியாவின் குனேஸ்வரன் முன்னேறியுள்ளார்